குடும்பஉறுப்பினர்களிடையேதிறந்தமனதோடுபேசுவதுகுறைந்துவருவதுகவலைதருவதாகஉள்ளதுஎன்று அவர் கூறினார் பல்வேறுமக்கள் நலப்பணிக்களுக்கான இயக்கங்களைஉருவாக்குவதற்கு இந்தநிகழ்ச்சிஉதவிகரமாக இருந்ததுஎன்றும் திருநரேந்திரமோடிதெரிவித்தார் எந்தவிதஎதிர்பார்ப்பும் இன்றிஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இருந்தால் தகவல் பரிமாற்றம் சிறப்பாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்தநிகழ்ச்சிக்காக பங்களித்தஅனைவருக்கும் தாம் நன்றிதெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார்

இந்தநிகழ்ச்சிதொடர்பாகசென்னைவானொலியின் செய்திப் பிரிவு சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்குஏற்பாடுசெய்துள்ளது

கஜ புயலினால் பாதிக்கப்பட்டபகுதிகளில் மத்தியக் குழுவினர் இரண்டாவதநாளாக இன்றுஆய்வு மேற்கொண்டனர் மாவட்டத்திற்குஉட்பட்டபல்வேறுபகுதிகளில் தஞ்சாவூர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதற்கிடையே புயலினால் பாதிக்கப்பட்டபகுதிகளில் மாநிலஅமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் நிவாரணப் பணிகளில் தொடர்ந்துஈடுபட்டுவருகின்றனர்

நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நிவாரணப் பணிகள் தொடர்பாகஆய்வு மேற்கொண்டபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பொகமக்களின் வாழ்வாதாரத்தைஉறுதிசெய்வதற்காக இந்ததிட்டத்தின்கீழ் பணிகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

புயலினால் பாதிக்கப்பட்டவர்கள் மகாத்மாகாந்திதேசியஊரகவேலைவாய்ப்பு உறுதித் திட்டத்தின்கீழ் தங்களதுபகுதிகளைமறுசீரமைத்துக் கொள்ளலாம் என்றும் திருவேலுமணிதெரிவித்தார்

மின்சாரம் தடைபட்டாலும் பொதுமக்கள் சிரமமின்றிகைப்பம்புகளை இயக்கிதண்ணீர் தேவைகளை பூர்த்திசெய்தகொள்ளலாம் என்றுவருவாய் துறைஅமைச்சர் திருஉதயக்குமார் தெரிவித்தார் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டபகுதிகளில் திருவாரூர் நிவாரணப் பணிகளைமேற்கொண்டபால்வளத்துறைஅமைச்சர் திருராஜேந்திரபாலாஜிஅப்பகுதிமக்களின் குறைகளைகேட்டறிந்தார் பாதிக்கப்பட்டஅனைவருக்கும் உரியநிவாரணஉதவிவழங்கப்படும் என்றுஅவர் தெரிவித்தார் பாதிக்கப்பட்டமக்களுக்குதமிழகஅரசுசார்பில் மற்றும் பால் பவுடர்கள் இலவசமாகதொடர்ந்துவிநியோகம் செய்யப்பட்டுவருவதாகவும் திருராஜேந்திரபாலாஜிகூறினார்

இதன்மூலம் நான்குவட்சத்திற்கும் மேற்பட்டோருக்குசிகிச்சைஅளிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார்

புயலினால் பாதிக்கப்பட்டனரகப் பகுதிகளில் அடுத்தஒருவாரகாலத்திற்குள் முழுமையாகமின்சாரம் வழங்கப்பட்டுவிடும் என்றுமின்துறைஅமைச்சர் திரு தங்கமணிகூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் மானுவக்காட்டுப் பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் கேரளா ஆந்திரா கர்நாடகாமாநிலங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டமின் ஊழியர்களும் சீரமைப்புப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகதெரிவித்தார்

முன்னதாக சீரமைப்புப் பணிகளில் ஈடுபட்டிருந்தபோதஉயிரிழந்தமின்வாரியஊழியர் முருகேசனின் குடும்பத்தினரைநேரில் சந்தித்துஆறுதல் தெரிவித்தார்

இன்றுநாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

சென்னைவிமானநிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர்

இதற்கிடையே புயல் சீரமைப்புப் பணிகள் நடைபெற்றுவருவதால் நாகைவருவாய் கோட்டத்திற்குஉட்பட்டபள்ளிகளுக்குநாளைவிடுமுறைஅறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் மன்னார்குடிகல்விமாவட்டத்திற்குஉட்பட்டபள்ளிகளுக்கும் நாளைவிடுமுறைஅறிவிக்கப்பட்டுள்ளது

மூன்றுபோட்டிகளைகொண்ட இந்தத் தொடரில் இருஅணிகளும் தவாஒருபோட்டியில் வெற்றிபெற்றன ஒருபோட்டிமழையினால் கைவிடப்பட்டது சையத் மோடிசர்வதேசபேட்மின்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் சாய்னாநேவால் தோல்வியடைந்தார்